இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் கிராமப்புற துப்புரவு கணக்கெடுப்புப் பணியை மத்திய குடிநீர் மற்றும் துப்புரவு பணிகள் துறை அமைச்சகம் இன்று தொடங்கியது இம்மாதம் முழுவதும் நடைபெறும் இந்த கணக்கெடுப்பில் சிறப்பாக செயல்பட்ட மாவட்டங்கள் தரவரிசைப்படுத்தப்பட்டு ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை அமைச்சகம் மேற்கொள்கிறது துய்மை இந்தியா இயக்கத்தில் கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் கழிப்பிடங்கள் கட்டித்தருதல் பொது இடங்களில் தூய்மை பராமரிப்பு தூய்மைப் பணிகள் குறித்து மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த தரவரிசை மேற்கொள்ளப்படுகிறது துய்மை கட்டமைப்புகளை மேம்படுத்துவது பணிகளை விரைவுபடுத்துவது போன்றவற்றை திறம்பட மேற்கொள்வதற்கு இந்த கணக்கெடுப்புப்பணி உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

அஸ்ஸாம் தேசிய பதிவேடு பிரச்சினையை எழுப்பி திரிணமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இன்று தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது ராஜீவ்காந்தி உள்ளிட்ட அஸ்ஸாம் ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டுவரவில்லை என்றும் அதற்கான தைரியம் அவர்களிடம் இல்லையென்றும் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா கூறியதற்கு காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆனந்த் சர்மா எதிர்ப்பு தெரிவித்தார் இதற்காக திரு அமித் ஷா மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு காங்கிரஸ் உறுப்பினர்கள் எழுப்பிய குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக அவை குறிப்புகளை தாம் ஆராய்ந்து பார்த்தபின் அதுகுறித்து விவாதிக்கலாம் என்றும் தற்போது அவையை நடத்த அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டார் அஸ்ஸாம் தேசிய குடிமக்கள் பதிவேடு தொடர்பாக திரு அமித் ஷா வை பேசுமாறு அவைத்தலைவர் அழைப்பு விடுத்தார்

நாட்டின் எல்லைப்பகுதியில் ஊடுருவியவர்களை வெளியேற்றுவதற்காகத்தான் ஒப்பந்தம் இந்த செய்துகொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியினரும் மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியும் அஸ்ஸாம் தேசிய பதிவேடு திட்டத்தை ஒட்டுமொத்தமாக விமர்சிப்பது தவறானது என்றும் பொறுப்பற்ற முறையில் அவர்கள் செயல்படுவதாகவும் திரு அனந்த் குமார் குற்றம் சாட்டினார் காங்கிரஸும் திரிணமுல் காங்கிரஸ் கட்சியினரும் நாட்டில் குடிமக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா அல்லது ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவானவர்களா என்பது குறித்து விளக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழகத்தில் சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் சிபிஐ க்கு மாற்ற தமிழக அரசு கொள்கை அளவில் முடிவெடுத்திருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது சிலை கடத்தல் வழக்குகளை விசாரித்து வரும் நீதிபதிகள் திரு ஆர் மகாதேவன் திரு ஆதி கேசவலு ஆகியோர் கொண்ட சிறப்பு அமர்வுமுன் ஆஜரான மாநில அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு அரவிந்த் பாண்டியன் மாநில அரசின் முடிவை தெரிவித்தார் இனிவரும் காலங்களில் சிலை கடத்தல் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ தான் விசாரிக்கும் என்று அவர் தெரிவித்தார்

இன்று நடைபெற்ற விசாரணையின்போது சீபிஐ தனது பதில் மனுவை தாக்கல் செய்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது

இந்த வழக்கில் திரு ப சிதம்பரத்தை இன்று வரை கைது செய்யக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது திமுக தலைவர் திரு முகருணாநிதியின் உடல்நிலை சீராகி வருவதாகவும் அவருக்கு காவேரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் குழு தொடர்ந்து கண்காணித்து கிசிச்சை அளித்து வருவதாகவும் திமுக செயல் தலைவர் திரு முகஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் கட்சித் தலைவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது என்ற சோகத்தின் காரணமாக யாரும் இன்னுயிரை இழந்திடும் எவ்வித முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம் என அவர் இன்று வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மதுரை மாவட்டத்தில் மத்திய அரசின் ஊரக வாழ்வாதார இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின்கீழ் அதிக அளவில் பெண் தொழில் முனைவோர் சுயதொழில் தொடங்கியிருப்பதாகவும் கடனுதவி பெற்று கிராமப்புற பெண்கள் குடிசைத் தொழில்கள் தொடங்கியிருப்பதாகவும் எமது மதுரை செய்தியாளர் ரகுராஜா தெரிவிக்கிறார்

உரிய விண்ணப்ப படிவத்தை மத்திய அரசின் இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் அல்லது மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகங்களில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

சென்னை எழும்பூரில் உள்ள எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தாய்ப்பால் வார தொடக்க விழாவில் கலந்தகொண்டு தாய்ப்பால் விழிப்புணர்வு கையேட்டினை வெளியிட்டார் தாய்ப்பாலின் நன்மைகள் குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியையும் அவர் செய்துவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று கூறினார் பிறந்த சிசுவிற்கு சீம்பாலே இயற்கையான முதல் தடுப்பு மருந்து என்றும் அவர் வலியுறுத்தினார்

ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி இன்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக்கிளையில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தார் நீதிபதிகள் திரு செல்வம் திரு பஷீர் அமத் ஆகியோர் அவருக்கு சில ஆலோசனைகளை வழங்கினர் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின்கீழ் வழக்கறிஞர் திரு ஹரிராகவன் மீது மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையை ரத்து செய்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

கட்டுப்பாடு இல்லாமல் அந்த கார் ஒரு ஆட்டோ மீதும் பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தவர்கள் மீதும் மோதியதால் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த விபத்தில் படுகாயமடைந்த ஒருவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று பர்மிங்ஹாமில் தொடங்கியது

உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து மற்றும் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் சாய்பிரனீத் ஸ்பெயினின் ஹன்ஸ் லூயினை வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்திய இணைகள் தோல்வி அடைந்தன உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப்போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா நாளை அயர்லாந்தை எதிர்கொள்கிறது லண்டனில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு பத்தரை மணிக்கு தொடங்குகிறது